ஹரியானாவின் ஜிண்டு மற்றும ராஜஸ்தானின் ராம்கர் சுட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது

இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது

இந்த கூட்டத்தொடர் கமூகமாக நடைபெறுவதை உறுதிசெய்வது குறித்து விவாதிப்பதற்காக மக்களவைத்தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் தலைமையில் அனைத்துக்கட்சித்தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளை அவையில் எழுப்புமாறு அவர் கேட்டுக்கொண்டார் கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக திருமதி சுமித்ரா மகாஜன் செய்தியாளர்களிடம் இந்த தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சள் திரு நரேந்திர தோமா் இந்த துறை இணையமைச்சள் திரு விஜய் கோயல் காங்கிரஸ் கட்சி அவைத் தலைவர் திரு மல்விகார்ஜூன கார்கே எல் ஜே பி தலைவர் திரு ராம்விலாஸ் பாஸ்வாள் டி எம் சி தலைவர் திரு கதீப் பந்தோபாத்தியாயா பிஜேடி தலைவர் திரு பா்துருஹரி மஹ்தாப் உள்ளிட்டோா் பங்கேற்றனா் இந்தியாவில் உள்ள பாகிஸ்தான் ஹை கமிஷனா் திரு சோஹை மகமூதை புதுதில்லியில் நேற்றிரவு வெளியுறவு செயலாளர் திரு விஜய் கோகலே வரவழைத்தாா் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் திரு ஷா முகமது குரேஷி அனைத்துக் கட்சி ஹூரியத் மாநாட்டு தலைவர் திரு மிர்வைஸ் உமர் பருக்குடன் தொலைபேசியில் பேசியது தொடர்பாக திரு மகமுது வரவழைக்கப்பட்டார் பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சரே இந்தியாவின் ஒற்றுமையையும் இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் குலைக்கும் வகையில் நடந்து கொண்டதற்கு இந்திய அரசின் கடுமையான கண்டனத்தை வெளியுறவு அமைச்சர் தெரிவித்ததாக அமைச்சக செய்தி குறிப்பு கூறுகிறது இந்த நடவடிக்கை ச்வதேச உறவுகள் பற்றிய அனைத்து நெறிகளையும் மீறிய செயல் என்று திரு கோகலே பாகிஸ்தான் ஹை கமிஷனரிடம் தெரிவித்தார் பாகிஸ்தான் வெளியறவு அமைச்சரின் செயல்பாடு இந்தியாவின் உள் விவகாரங்களில் நேரடியாக தலையிடுவதற்கு ஒப்பாகும் என்று கூறிய வெளியுறவு செயலாளர் இந்த நடவடிக்கை மூலம் பயங்கரவாதம் மற்றும் இந்தியா எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தனிநபர்களிடம் பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக ஒத்துழைக்கிறது என்பதை இந்த செயல் மீண்டும் உறுதிபடுத்தி இருப்பதாக கூறினார் ஒருபுறம் இந்தியாவுடன் நல்லுறவுகளை விரும்புவதாக கூறிவிட்டு இந்தியா எதிரப்பு நடவடிக்கைகளை வெளிப்படையாக தாண்டிவிடும் பாகிஸ்தானின் இரட்டை வேடத்தை இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை வெளிபடுத்தி இருப்பதாக அவர் தெரிவித்தார் இத்தகைய நடவடிக்கைகளை பாகிஸ்தான் உடனடியாக கைவிடவேண்டும் என இந்திய அரசு விரும்புவதாக பாகிஸ்தான் ஹை கமிஷனரிடம் திரு கோகலே திட்டவட்டமாக தெரிவித்தாா் பாகிஸ்தானின் இத்தகைய நடவடிக்கைகள் தொடருமானால் எதிர் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று அவர் எச்சரித்தாார் ஹரியானாவின் ஜிண்டு மற்றும ராஜஸ்தானின் ராம்கர் சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது இன்றுகாலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது இந்த இரண்டு தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு சென்ற திங்கட்கிழமை நடைபெற்றது

புதிய ஒய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலிபுறுத்தி கடந்த ஒன்பது நாட்களாக மேற்கொண்டிருந்த வேலை நிறுத்தப் போராட்டத்தை அரக ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கைக் குழு விலக்கிக் கொண்டுள்ளது சென்னையில் நேற்று நடைபெற்ற அந்த அமைப்பின் உயர்நிலை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த இந்த அமைப்பிள் ஒருங்கிணைப்பாளர் திரு வின்ஸ்டன் பால்ராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல் முதலமைச்சர் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களின் வேண்டுகோள் ஆகியவற்றை ஏற்று பேராட்டம் தற்காலிகமாக விலக்கிக்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார் மாணவர்களின் நலனை கருத்தில்கொண்டும் பெற்றோர்களின் உணர்வுகளை கருத்தில் கொண்டும் இன்று முதல் பணிக்கு திரும்புவது என்று முடிவெடுக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு கைவிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தங்களது கோரிக்கை குறித்து முதலமைச்சர் பேச்கவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் திரு வின்ஸ்டன் பால்ராஜ் கேட்டுக்கொண்டார் இந்து சடங்குகளின்படி நடைபெற்று இந்தியாவில் பதிவு செய்த திருமணங்கள் தொடர்பான விவாகரத்து நடைமுறையை வெளிநாட்டு நீதிமன்றங்களில் தொடங்க இயவாது என்று பாம்பே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இங்கிலாந்தின் மான்செஸ்டர் நகரின் குடும்ப நீதிமன்றத்தில் அந்நாட்டில் குடியேறிய தம்மைவிட்டு பிரிந்த இந்திய கணவர் விவாகரத்து வழக்கு தொடர்ந்து இருப்பதற்கு தடை விதிக்கக்கோரி அவரது மனைவி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி திரு ஆர் டி தனுக்கா இந்த உத்தரவை பிறப்பித்தார்

திருமணத்திற்கு பிறகு அந்த ஆண் இங்கிலாந்து திரும்பினார் பின்னா ஜூலை மாதம் இந்த பெண் இங்கிலாந்து சென்று கணவருடன் சேர்ந்துகொண்டார் அதற்கு பின்னா் தமது கணவா் தம்மை துன்புறுத்துவதாகவும் வீட்டைவிட்டு வெளியே சென்று இந்தியாவுக்கு திரும்புமாறு கேட்டுக்கொண்டதாகவும தமது மனுவில் அந்த பெண் குறிப்பிட்டுள்ளார்

இதனை எதிர்த்து இந்த பெண் பாம்பே உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் தலைமைத் தேர்தல் ஆணையாளா் திரு சுனில் அரோரா தலைமையிலான தேர்தல் ஆணையத்தின் முழு அமர்வு நேற்று மாலை கொல்கத்தா சென்றடைந்தது மேற்குவங்கத்தில் மக்களவைத் தேர்தல் தயார் நிலை குறித்து ஆணையம் ஆய்வு செய்யும் இன்று தேர்தல் ஆணையம் அரசியல் கட்சிகள் மாநில தேர்தல் அதிகாரிகள் மத்திய மாநில காவப்படைகளின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் ஆகியோரை சந்திக்கும் என்று அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன

நாளை இந்த குழுவினா மாநில தலைமைச் செயலாளா் உள்துறை செயலாளா் காவல்துறை தலைமை இயக்குநர் மற்றும் மாநில அரசு உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசும் ஆணையம் மத்திய அரசு துறைகளின் செலவின அதிகாரிகள் வங்கி அதிகாரிகள் ரயில்வே மற்றும் விமானநிலைய அதிகாரிகள் ஆகியோரையும் சந்தித்து பேசும்

அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த ஈராக்கில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் பிரதீப் ராஜ்புரோஹித் இதைத் தெரிவித்தார்

ஆரம்பக் கட்டத்தில் வாரம் இரண்டு முறை இந்த சேவைகள் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்தார் நஜாஃப் நகரம் ஷியா பிரிவு முஸ்லிம்களால் மிக முக்கியமான புனித தலமாக கருதப்படுகிறது

கத்தாரில் சென்ற வாரம் அமெரிக்காவின் சிறப்பு பிரதிநிதி திரு ஜல்மாய் கலில்ஜாத் தனது நான்காவது குற்று பேச்சுக்களை நடத்தி இருப்பதை அடுத்து அதிபர் இதை தெரிவித்துள்ளார் ஆப்கானிஸ்தானில் போா் தொடர்ந்தாலும் மக்கள் அமைதியை விரும்புகின்றனா் என்று அதிபா் தமது டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் கலில்ஜாத் தாலிபான் பிரதிநிதிகளுடன் ஆறு நாட்கள் தீவிர பேச்சுவார்தைகளில் ஈடுபட்டார் பேச்சுக்களுக்குபின் செய்தியாளர்களிடம் பேசிய பகலில்ஜத் ஆப்கானிஸ்தானில் அமைதி பேச்சுக்கள் நடைபெறுவதற்கு வரைவு கட்டமைப்பு ஒன்றை அமெரிக்காவும் தாலிபானும் உருவாக்கியிருப்பதாக கூறினாா் அமெரிக்க அரசு எச் ஒன் பி விசா வழங்குவது தொடர்பான புதிய விதிகளை அறிவித்துள்ளது இந்த விதிகள் அமெரிக்காவிற்குள் மிக சிறப்பான திறன் உள்ளவர்களை வரசெய்வதற்கான மிக சிறந்த திறன்பட்ட நடைமுறை என்று அது கூறியுள்ளது இந்த புதிய விதிகளின்படி எச் ஒன் பி மலுக்களை முறையான வகையிலும் உயர் பட்டப்படிப்பு விதிவிலக்கு முறையிலும் அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் அமைப்பு பிறப்பித்த உத்த்ரவை மாற்றியமைக்கிறது இந்த புதிய விதிகள் மின்னணு பதிவு தேவையை அறிமுகப்படுத்தியுள்ளது

இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இனடயிலான நான்காவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது ஹாமில்டன்னில் செடான் பார்க் மைதானத்தில் இந்த போட்டி இன்னும் சற்றுநேரத்தில் தொடங்குகிறது

நியுசிவாந்து பயணம் முடியும்வரை இந்திப அணியில் விராட் கோலி விளையாடமாட்டார் என்றும் ஆஸ்திரேலியா உடனான போட்டி நடைபெறவுள்ள நிஷையில் அவருக்கு ஒய்வு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது கோலிக்கு பதிலாக இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா தலைவராக செயல்படுவார் மகேந்திரசிங் தோளி பங்கேற்பது குறித்து போட்டி தொடங்குவதற்குமுன் அறிவிக்கப்படும்